மக்களவைதேர்தல் நாடுமுழுவதிலும் ஏழு கட்டங்களாகநடைபெறுகிறது

புதுதில்லிபிஜேபிதலைமைஅலுவலகத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மக்களவைத் தேர்தலுக்காகவரவாற்றில் இல்லாதஅளவிற்குபிரச்சாரம் மேற்கொண்டதாககுறிப்பிட்டார் ஏழைகள் விவசாயிகள் மற்றும் பெண்களுக்கானதிட்டங்களுக்குபிஜேபிஅரசமுக்கியத்துவம் அளித்துள்ளதாகஅவர் கூறினார் ரஃபேல் விவகாரத்தில் மத்தியஅரசுநேர்மையாகநடந்துகொள்ளவில்லைஎன்றுகாங்கிரஸ் தலைவர் திருராகுல்காந்திகுற்றம் சாட்டியுள்ளார் புதுதில்லியில் இன்றுஅக்கட்சிதலைமைஅலுவலகத்தில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இந்தவிவகாரத்தில் வெளிப்படையானபதில் அளிக்கவில்லைஎன்றும் தேர்தல் மத்தியஅரசுக்குசாதகமாகவேநடந்துகொண்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

இயற்கைஅளித்துள்ளவளங்களைபேணிபாதுகாக்கவும் வருங்காலசந்ததியினருக்கு இயற்கையின் நன்மைகள் கிடைப்பதற்குவழிகாணவேண்டும் என்றும் தமிழகஆளுநர் திருபன்வாரிவால் புரோஹித் கூறியிருக்கிறார்

வளமானஎதிர்காலம் அமைவதற்குஅன்றாடளரிசக்திதேவைகளைகுறைத்து புதுப்பிக்கத்தக்களரிசக்திவளங்களைபயன்படுத்துமாறுஅவர் கேட்டுக்கொண்டார் நீலகிரி வன உயிரினமண்டலம் மிகவும் பாதுகாக்கப்படவேண்டியஒன்றாகும் என்றுஅவர் குறிப்பிட்டார் சர்வதேசஅளவில் தனித்துவமும் பாரம்பரியமும் மிக்க இந்தமலர் கண்காட்சி இயற்கையின் படைப்பாற்றவைபிரதிபலிப்பதாககுறிப்பிட்டார் இளம் விஞ்ஞானிகள் திட்டமான யுவிகாதிட்டத்தின்கீழ்

இஸ்ரோவின் எதிர்காலதிட்டங்கள் குறித்தும் விண்வெளி பொருளாதாரம் புவிபாதுகாப்பு செயற்கைநுண்ணறிவு போன்றபலதுறைகளில் ஏற்படக்கூடியஎதிர்காலமாற்றங்கள் குறித்துமாணவர்கள் ஆர்வத்துடன் வினாஎழுப்பினர் அவர்களுடன் இந்தசந்திப்பு குறித்துளமதுசெய்தியாளர் தரும் தகவல்

யுவிகாஎனப்படும் இருவார இளம் அறிவியலாளர்கள் பயிற்சிபெற்றுவரும் பள்ளிமாணவர்களிடையேசென்று பநீஹரிகோட்டாவில் உள்ளவுகளத்தில் நடைபெற்றநிலழ்ச்சியில் உரையாற்றினார்

இந்தவழக்கைவிசாரித்தநீதிபதிகள் சிவிகார்த்திகேயன் திருகிருஷ்ணன் ராமசாமி அடங்கியஅமர்வு

இந்தவழக்கு இன்றுமீண்டும் விசாரணைக்குவந்தபோது இந்தியதேர்தல் ஆணையத்தின் தரப்பில் பதில் மறைாக்கல் செய்யப்பட்டது

கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் நடைபெறவுள்ளசட்டப்பேரவை கோவைமாவட்டம் இடைத்தேர்தலுக்கானஏற்பாடுகள் மும்முரமாகநடைபெற்றுவருகின்றன

இதுகுறித்துளமதுசெய்தியாளர்கள் தரும் தகவல்

தமிழகத்தில் பருவமழைசரியாகபெய்யாததால் குடிநீர் பற்றாக்குறைநிலவுவதாகஅஇஅதிமுக வின் இணைஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமானதிருளடப்பாடிபழனிசாமிகூறியிருக்கிறார் மதுரையில் செய்தியாளர்களிடம் வறட்சிமிகுந்தபகுதிகளில் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் மேற்கொள்வதற்குஅதிகாரிகளுக்குஅறிவுறுத்தப்பட்டுள்ளதாககூறினார் தேர்தல் பிரச்சாரத்தின்போதுமதஉணர்வுகளை தூண்டும் விதமாகபேசினார் அதற்குதேர்தல் ஆணையம்தான் நடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றும் தேர்தல் விதிமுறைகளைபின்பற்றினால் எந்தபிரச்சினையும் ஏற்படாதுஎன்றம் அவர் தெரிவித்தார்

இலங்கையில் ஜிகாதிபயங்கரவாதத்தைஒழிப்பதற்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று இலங்கைக்கான இந்திய தூதர் திருதரண் ஜித் சிங் சந்துகூறியிருக்கிறார்

இலங்கைக்குவிடுக்கப்பட்டுள்ளசவால் இந்தியாவிற்கும் பொருந்தும் என்றம் ஒருமித்தநடவடிக்கைகளை இருநாடுகளும் மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்தார் அகில இந்தியவானொலியின் சென்னைநிலையத்திலிருந்து டி ஆர் எம் சேவை இன்றுமாலைமுதல் தொடங்கியது